சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சியே கல்வியின் ஆதாரம் என்று குடியரசு தலைவர் திரு

காற்று மாசை தடுக்க தமிழகஅரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

மேற்குவங்க மாநிலம் ஷாந்தி நிகேதன் விஷ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றியஅவர் ரபீந்திரநாத் தாகூரின் தொலைநோக்கு பார்வையை புதிய இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மாணாக்கருக்கு அறிவுறுத்தினார் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி திட்டங்களோடு இணைப்பதிலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் இலக்கியம் இசை போன்ற கலைகளை மாணாக்கருக்கு பயிற்றுவிப்பதிலும் விஷ்வ பாரதி பல்கலைக்கழகத்தின் சிறப்பு அம்சங்கள் என்று குடியரசுத் தலைவர் பாராட்டினார் மகாகவி ரபீந்திரநாத் தாகூர் காந்தியடிகளை ஷாந்திநிகேதனில் சந்தித்தபோது சமூக வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்ததை குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார்

தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று பேசியஅவர் வேலைவாய்ப்புக்கு மட்டுமின்றி அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார்

பிரெஸிலியாவில் நாளைமறுநாள் காலை செல்லும் அவர் பிரிக்ஸ் நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார்

வரும் வியாழக்கிழமை காலை பிரிக்ஸ் தலைவர்கள் பங்கேற்கும் சிறப்பு கூட்டத்தில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான சவால்கள் மற்றும் தொழில்வாய்ப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகள் உடனான பொருளாதார மேம்பாடு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறுகின்றன பின்னர் பிரிக்ஸ் வர்த்தக குழு கூட்டத்தில் இதன் தலைவர் கூட்டறிக்கையை சமர்ப்பிக்கும் அதேவேளையில் புதிய மேம்பாட்டு வங்கியின் தலைவரும் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்கிறார் தொடர்ந்து வர்த்தக தொழில் மேம்பாட்டு முகமைகள் இடையே பிரிக்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது

முதல்கட்ட தேர்தலுக்கான மனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் சனிக்கிழமை கடைசி நாளாகும் ம் ம் ம் ம் ம மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ராவில் புதிய அரசு அமைப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்றுவரும் நிலையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே மும்பையில் இன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவாரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது அதேவேளையில் காங்கிரஸ் கட்சியுடனும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தொடர்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அம்மாநில காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களை இன்றுமாலை புதுதில்லியில் சந்தித்து பேசுகிறார் அரசு அமைப்பதற்கு மகாராஷ்ட்ரா ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரே சிவசேனாவிற்கு விடுத்துள்ள அழைப்பின் கால அவகாசம் இன்று இரவு ஏழரை மணியுடன் நிறைவடைகிறது

சாஹி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு

சாஹி இன்று பதவி ஏற்றார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

சென்னையில் அமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய வல்லுநர்கள் கூட்டத்தில் இதை தெரிவித்த அமைச்சர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காற்று மாசின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார் பொதுமக்கள் காற்று மாசு ஏற்படும் எந்தவித செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்திய அமைச்சர் காற்று மாசை தடுக்க தமிழகஅரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் மக்கள் பீதி அடைய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார்

சென்னையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பண்ணைப் பசுமை நுகர்வோர் அங்காடியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் வெளிச்சந்தையில் காய்கறி விலை ஏறும்போதெல்லாம் அவ்வகை பொருட்களை அரசே கொள்முதல் செய்து குறைந்தவிலையில் பண்ணைப்பசுமை காய்கறிக்ள அங்காடியில்வவழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார்

சேஷனின் இறுதிச்சடங்குகள் இன்றுமாலை சென்னையில் நடைபெறுகின்றன

சேஷன் இந்திய குடிமைப் பணியில் மிகச்சிறப்பாக செயலாற்றியவர் என்றும் இந்திய தேர்தல் பணிகளில் அவர் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள் நமதி ஜனநாயகத்தை வலுப்படுத்தியது என்றும் அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சேஷனின் மறைவு தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறினார் மமமமம அமீத் காரே சமூக ஊடகங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு

சென்னையில் பத்திரிக்கை தகவல் அலுவலக சிறப்பு கருத்தரங்கில் இன்று பேசியஅவர் அயோத்தி வழக்கு தொடர்பான செய்திகள் வெளிப்படைத் தன்மையுடன் வெளியிடப்பட்டதை பாராட்டினார்

ம் ம் ம் ம் ம் ம நாமக்கல் வாய்ஸ் நாமக்கல் மாவட்டத்தில் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது